விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது

நரேந்திரமோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார்

விழாவில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவர் பாதலும் திரு ஹர்தீப் சிங் பூரியும் இன்று புறப்பட்டுச் சென்றனா்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்து வருகிறாா்

ஆடவருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்குகின்றன

இன்று நடைபெறும் ஒரு ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய பிரதேசும் மற்றும் மிசோராம் சுட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது

காலை ஏழு மணிக்குத் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி வரை நடைபெறும் சில வாக்குச்சாவடிகளில் பழுதுபட்ட மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்குப் பதிவாக மாற்று எந்திரங்கள் உடனடியாக வைக்கப்பட்டதாகவும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாகவம் அவர் கூறினார் மிசோராமில் காங்கிரஸ் மிசோராம் தேசிய முன்னணி பிஜேபி மற்றும் சோரம் மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் போட்டியிடுகின்றன

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது காலையில் முதலமைச்சா் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காங்கிரஸ் தலைவா்கள் திரு கமல்நாத் திரு ஜோதீர் ஆதித்ய சிந்தியா பிஜேபி மாநில தலைவர் திரு ராகேஷ்நாத் மாநில அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் வாக்களித்தனர் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு அலுவவர்கள் இந்தூரிலும் குணாவிலும் மாரடைப்பால் காலமானதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு வி எல் காந்த்ராவ் தெரிவித்துள்ளார் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து வட்சும் ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்று வரும் தேர்தலை வாக்காளர்கள் அனைவரும் ஒரு திருவிழாவாகக் கருதி ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் மிசோராம் வாக்காளர்களுக்கும் குறிப்பாக அம்மாநில இளைஞர்களுக்கும் பிரதமர் இதேபோன்ற அழைப்பை விடுத்துள்ளார்

மக்களுக்கு முதன்மை அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்பதே இந்த மாநாட்டின் லட்சியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பூமத்திய ரேகையின் வடக்கேயும் தெற்கேயும் உள்ள பகுதிகளைச் சாராத நாடுகளும்கூட சா்வதேச அளவில் சூரிய ஒளி மின்சக்தி கூட்டனாப்பில் இணைய வேண்டுமென்று இந்த மாநாட்டில் பிரதமர் கேட்டுக் கொள்வார் என்று வெளியுறவுச் செயவர் திரு விஜய் கோக்லே தெிவித்துள்ளார் உலக வா்த்தக அமைப்பு உள்ளிட்ட சா்வதேச வா்த்தக நிறுவனங்களின் சீரமைப்பு குறித்தும் இந்த மாநாடு விவாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார குற்றம் இழைத்துவிட்டு தப்பிச் செல்கின்றவர்களையும் பயங்கரவாதிகளையும் பயங்கரவாதிகளுக்கு உதவியவா்களுக்கும் எதிராக ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுப்பதில் சா்வதேச ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தும் என்று பறப்படும் முன் புதில்லியில் வெளியிட்ட அறிக்கையில் பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உலக அளவில் இந்தியா பொருளாதாரம் வெகு வேகமான வளர்ச்சியை பெற்று வருகிறது என்றும் வளரும் நாடுகளின் பங்களிப்புக்கு இது உதவிகரமாக உள்ளது என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டி மனு தாக்கல் செய்துள்ள மேலும் ஏழு அதிருப்தி வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவதாகவும் அக்கட்சி அறிவித்துள்ளது கஜ புயலால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சள் திரு ஓ பன்னீர்செல்வமும் இன்று நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர்

கஜ புயலால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதி உதவியையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையுமநாகை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வழங்கினர் முதலமைச்சருடன் மாநில அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர் பாகிஸ்தாளில் இன்று நடைபெறும் தேரா பாபா நானக் கார்தார்பூர் சாலை பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவர் பாதல் மற்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் இன்று புறப்பட்டுச் சென்றனர் புறப்படும் முன் திரு பூரி வெளியிட்ட அறிக்கையில் இந்த பாதை அமைக்கப்பட வேண்டும் என்பது சீக்கி சமுதாயத்தின் நீண்டநாள் கோரிக்கை என்றும் இந்த யாத்திரையில் தாமும் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்காக பாகிஸ்தான் அரசுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்

முன்னதாக இந்திய பகுதியில் இந்த சாலையை பாகிஸ்தானை பொட்டிய சர்வதேச எல்லை வரை விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் நேற்று முன்தினம் குயடிரக துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அடிக்கல் நாட்டினார் இந்த சாலை வழித்தடம் மேம்படுத்தப்பட்டால் இந்திய யாத்ரிகர்கள் எளிதில் கார்தார்பூர் புளித தலத்திற்கு சென்றுவர முடியும்

இதன்படி சரக்கு ரயில்கள் மட்டுமின்றி பயணியர் ரயில்களில் இணைக்கப்படும் சரக்குப் பெட்டிகளிலும் நிவாரணப் பொருட்களை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கட்டணமின்றி அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பனாஜிக்கு அருகே தலேகானில் உள்ள ஷிபாமா பிரசாத் முகர்ஜி அரங்கத்தில் இன்று மாலை நிறைவு விழா நடைபெறுகிறது

பிரபல திரைப்பட எழுத்தாளர் திரு சலீம்கானுக்கு இந்த விழாவில் இந்திய சர்வதேச திரைப்பட சிறப்பு விருது வழங்கப்படுகிறது